பிரதமர்திரு

தமிழகமுதலமைச்சர்திரு

ஒருதீவிரஇயக்கமாகஉருவாகும்என்றுமத்தியசுகாதாரத் துறைஅமைச்சர்டாக்டர்ஹர்ஷ்வர்தன்தெரிவித்துள்ளார்

நாட்டின்தகவல்களைபாதுகாக்கவிரைவில்புதியசட்டம் கொண்டுவரப்படும்என்றுமத்தியதகவல்தொழில்நுட்பத் துறைஅமைச்சர்திரு ரவிசங்கர்பிரசாத்தெரிவித்துள்ளார் பிரதமர்திரு நரேந்திரமோடி தமிழகமுதலமைச்சர்திரு

தமிழகத்தில்நோய்த்தொற்றுபரவாமல்தடுப்பதற்காகமு ழுவீச்சில்பணிகள்நடைபெறுவதாகபிரதமரிடம்முதல மைச்சர்எடுத்துரைத்தார்

நோய்த்தொற்றால்உயிரிழந்தவர்கள்எண்ணிக்கை ஆகஅதிகரித்துள்ளது நாடுமுழுவதும்பிளாஸ்மாதானம் ஒருதீவிரஇயக்கமாகஉருவாகும்என்றுமத்தியசுகாதாரத் துறைஅமைச்சர்டாக்டர்ஹர்ஷ்வர்தன்தெரிவித்துள்ளார்

டெல்லியில்இன்று காவல்துறையும் எய்ம்ஸ்மருத்துவமனையும்இணைந்துநடத்தியபிளாஸ் மாதானம்முகாமைடாக்டர்ஹர்ஷ்வர்தன்தொடங்கிவைத் தார்

பிளாஸ்மாதானம்செய்தகாவல்துறையினரின்செயல்பா டு மற்றவர்களையும்பிளாஸ்மாதானம்செய்யஊக்குவிக்கு ம்என்றும்திரு

நாட்டின்தகவல்களைபாதுகாக்கவிரைவில்புதியசட்டம் கொண்டுவரப்படும்என்றுமத்தியதகவல்தொழில்நுட்பத் துறைஅமைச்சர்திரு ரவிசங்கர்பிரசாத்தெரிவித்துள்ளார் இந்தசட்டம்தொடர்பாகநாடாளுமன்றதேர்வுக்குழுஆய்வு செய்துவருவதாகவும்திரு

மக்களைப்பற்றியபுள்ளிவிவரங்கள்மற்றும்தகவல்களை பாதுகாப்பதுஅவசியம்என்றும் இந்தவிஷயத்தில்எந்தவிதசமரசத்திற்கும்இடம்அளிக்க முடியாதுஎன்றும்அவர்தெரிவித்தார்

குளிர்காலகூட்டத்தொடர்குறித்து நாடாளுமன்றஇருஅவைகளின்தலைவர்களிடமும்மத்தி யஅரசுவிவாதித்துள்ளதாகவும்திரு

மத்தியசுகாதாரத்துறைஇணைச்செயலாளர்திரு லாவ்அ கர்வால்தலைமையில்சென்றுள்ளஇக்குழுவில் தேசியநோய்க்கட்டுப்பாட்டுமையத்தின்இயக்குனர்திரு

சிங் எய்ம்ஸ்மருத்துவக்கல்லூரிபேராசிரியர்திரு

பாட்னாவில்மாநிலசுகாதாரத்துறைஅமைச்சர்திரு மங்க ள்பாண்டேமற்றும்தலைமைச்செயலாளர்உள்ளிட்டஅதி காரிகளுடன்மத்தியக்குழுவினர்ஆலோசனைநடத்துகின் றனர் நோய்த்தடுப்புபணிகள்குறித்துமாநிலஅரசிடம்விவாதித் து தேவையானஉதவிகளைஅளிக்கவுள்ளதாகமத்தியகுழுவி னர்தெரிவித்துள்ளனர் தொற்றுபாதிப்புஅதிகமாகஉள்ளகயாவுக்குமத்தியக்குழு வினர்நேரில்சென்றுஆய்வுநடத்தவுள்ளனர்

நிர்மலாசீதாராமன்கலந்துகொண்டார்

தொற்றுபாதிப்புசூழலில் இந்தியஅரசுமேற்கொண்டபொருளாதாரநடவடிக்கைகள் நேரடிப்பணபரிமாற்றம்மற்றும்சிறுகுறுதொழில்களுக் கானஉதவித்திட்டங்கள்குறித்துநிதியமைச்சர்திருமதிநிர் மலாசீதாராமன்எடுத்துரைத்தார்

அனைத்து கடைகள் பெட்ரோல்பங்க்குகள் வர்த்தகநிறுவனங்கள்மூடப்பட்டிருந்தன மருத்துவம்சார்ந்தப்பணிகள் பால் செய்தித்தாள்விநியோகம்போன்றவைதவிரமற்றசேவை கள்நிறுத்தப்பட்டிருந்தன

முக்கியநகரங்களில்சாலைகள்வெறிச்சோடிகா ணப்பட்டன

உலகஅளவில்இறப்புசதவீதம்குறைந்திருக்கும்நாடுகளி ல்ஒன்றாகஇந்தியாஉள்ளதாகமத்தியஅரசுதெரிவித்திருக் கிறது மத்தியஅரசின்வழிகாட்டுதலின்படி மாநிலஅரசுகள் அதிகமானபரிசோதனைகளைமேற்கொண்டதாலும் அரசுமற்றும்தனியார்மருத்துவமனைகளில்கட்டமைப்பு வசதிகளைஏற்படுத்தியதாலும்தொற்றுபாதிப்புகட்டுப்ப டுத்தப்பட்டுள்ளது பலமாநிலங்களில் நோய்த்தொற்றுஎளிதில்பாதிக்கக்கூடியமுதியோர்கள் கர்ப்பிணிப்பெண்கள்மற்றும்இதரநோய்களில்பாதிக்கப் பட்டவர்களைகண்டறிந்துஅவர்களுக்குபரிசோதனைகள் செய்துவருகிறார்கள்

இந்ததிட்டத்திற்கானஒ ப்பந்தப்புள்ளிகள்அடுத்தஆண்டுமார்ச்மாதத்தில்இறுதி செய்யப்படும்என்றும்தெரிவித்துள்ளது

டெல்லியில் இன்றுகனமழைபெய்தது பலபகுதிகளில்வெள்ளநீர்தேங்கியதால் சாலைப்போக்குவரத்துபாதிக்கப்பட்டது

மீ

மீ